நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இங்கிலாந்தில் பரவி வரும் புதுவகை கொரோனா வைரசால் நோயின் தீவிரத் தன்மை பாதிக்கப் படவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் மோடி அறிவியல் வளமான அறிவியல் தொழில்நுட்ப பாரம்பரியம் கொண்ட நாடான இந்தியாவின் தொழில்நுட்பத் துறை உலகின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் முன்னிலையில் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று மாலை இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை காணொளி காட்சி மூலம் தொடக்கி வைத்து பேசிய அவர் உலகின் புதிய சவால்களை ஈர்க்கவும் ஆராய்ச்சிக்கு உகந்த சூழலை மேம்படுத்தவும் நாடு தயாராக நிலையில் உள்ளதாக தெரிவித்தார்

அறிவியல் கற்க மிக நம்பகமான மையமாக இந்தியாவை மேம்படுத்த அரசு முயன்று வருவதாக பிரதமர் தெரிவித்தார் அதே சமயம் இந்திய அறிவியல் சமுகத்தினர் உலகின் சிறந்த திறமைசாலிகளுடன் பகிர்ந்தளிப்பு அடிப்படையில் இணைந்து வளர்தல் அவசியம் என்று அவர் மேலும் கூறினார் மோடி வளர்ச்சியின் பலன்கள் எந்தப் பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் கிடைக்கும் வகையிலான பாதையில் நாடு பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று அலிகார் முஸ்லீம் பல்கலைக் கழகத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் காணொளி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று பட்டு சுயசார்பு இந்தியா இயக்கம் மூலம் புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்றார் அலிகார் முஸ்லீம் பல்கலைக் கழகம் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் குட்டி இந்தியாவாகவே திகழ்வதாகவும் இதே போல அனைத்து தரப்பினரும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்னும் உணர்வுடன் செயல்படுதல் அவசியம் என்றும் அவர் கூறினார்

இந்நிகழ்ச்சியின் போது அலிகார் முஸ்லீம் பல்கலைக் கழகம் பற்றிய தபால் தலைகளையும் பிரதமர் வெளியிட்டார்

நரேந்திர மோடி வரும் வியாழக்கிழமை காலை சாந்தி நிகேதன் விஸ்வ பாரதி பல்கலைக் கழகத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் காணொளி காட்சி மூலம் உரையாற்ற இருக்கிறார் மேற்கு வங்க ஆளுநர் மற்றும் மத்திய கல்வி அமைச்சரும் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொள்வார்கள்

கடந்த மே மாதம் மத்தியில் இருந்தே கொரோனா நோயாளியின் எண்ணிக்கை தொடர்ச்சியான முறையில் குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறைச் செயலர் திரு ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளின் விகிதம் குறைவாக உள்ள நாடுகளில் ஒன்றாகவும் இந்தியா நீடிப்பதாக கூறினார் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி

பால் இன்று செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில் இங்கிலாந்தில் பரவி வரும் புதுவகை கொரோனா வைரசால் நோயின் தீவரத் தன்மையோ உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் தன்மையோ பாதிக்கப் படவில்லை என்றும் புதுவகை கொரோனா வைரஸ் குறித்து இந்தியா எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமே தவிர பீதிஅடையத் தேவையில்லை என்றும் கூறினார் புதுவகை கொரோனா வைரசால் தடுப்பூசி உருவாக்கும் பணிகளில் இப்போதைக்கு எந்த தாக்கமும் இல்லை என்றும் அவர் கூறினார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட உத்தரவில் ஆதாரமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ள உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மருத்துவமனைகளில் தீ விபத்து ஏற்படாமல் தடுப்பது பற்றியதே தவிர புத்தாண்டு கொண்டாட்டங்களை தடை செய்ய இத்தீர்ப்பு பொருந்தாது என்றும் முதலமைச்சர் கூறினார்

டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பற்றிய வருடாந்திர ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது தலைமைச் செயலகத்தின் மாநாட்டு கூடத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயவேணி தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் மாவட்ட ஆட்சியர் திருமதி பூர்வா கர்க் கூடுதல் டிஜிபி திரு ஆனந்த மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நாம் தமிழர் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து இன்று புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் அணியினர் திலாசுப்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் விலை உயர்வை வாபஸ் பெறக் கோரியும் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பட்டன

உயர்நீதிமன்றத்தின் நிர்வாகப் பதிவாளர் இன்று இதை அறிவித்துள்ளார்

இன்று உமேஷ் சின்ஹா சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கொரோனா பிரச்சனையை கருத்தில் கொண்டு தமிழக சட்டமன்றத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் செலவிடத் தகுந்த தொகையை அதிகரிப்பது தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை அளிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் முன்னதாக திரு உமேஷ் சின்ஹா தலைமையிலான தேர்தல் ஆணைய அதிகாரிகள் குழு சட்டமன்றத் தேர்தலுக்கான ஏற்பாடு குறித்து தமிழக அரசின் தலைமைச் செயலர் காவல்துறை தலைவர் மற்றும் அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டது

வடதமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ராமானுஜம் கணிதமேதை ஸ்ரீநிவாச ராமானுஜன் பிறந்த நாளான இன்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தி உள்ளார் கணிதத் துறையில் ராமானுஜனின் ஆழமான ஆராய்ச்சிகள் அனைவருக்கும் எப்போதும் ஊக்கமளிப்பதாக திகழும் என்று டுவிட்டரில் அவர் கூறியுள்ளார் இன்று ராமானுஜன் பிறந்தநாள் தேசிய கணிதவியல் தினமாக கொண்டாடப்படுவதை ஒட்டி தகவல் ஒளிபரப்புத் துறை அமைச்சர் திரு

மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளமான அறிவியல் தொழில்நுட்ப பாரம்பரியம் கொண்ட நாடான இந்தியாவின் தொழில்நுட்பத் துறை உலகின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் முன்னிலையில் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வளர்ச்சியின் பலன்கள் எந்தப் பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் கிடைக்கும் வகையிலான பாதையில் நாடு பயணித்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இங்கிலாந்தில் பரவி வரும் புதுவகை கொரோனா வைரசால் நோயின் தீவிரத் தன்மை பாதிக்கப் படவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் கொரோனா தடுப்பூசியை சேமித்து வைக்க தேவையான வசதிகள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்